மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும்

இதேபோல் ஹரியானாவிலும் வேட்பு மனுக்களின் பரிசீலனை நேற்று நடைபெற்றது வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான காலக்கெடு இன்று மாலை முடிவடைந்த பிறகே வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறித்து தெரியவரும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதளிடையே அனைத்து அரசியல் கட்சியினரும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர்

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று பிரான்ஸ் செல்கிறார் நாளை அந்நாட்டின் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார் அதைத் தொடர்ந்து முதலாவது ரஃபேல் விமானத்தை இந்தியாவிடம் பிரான்ஸ் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இணைந்து திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் விஜயதசமியை முன்னிட்டு பிரான்ஸில் நடைபெறும் சிறப்பு பூஜையிலும் அவர் கலந்தகொள்ள உள்ளார் ரஃபேல் போர் விமானத்தில் திரு ராஜ்நாத் சிங் செல்லவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இணைந்து வருடாந்திர பாதுகாப்பு பேச்சுவார்த்தையிலும் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார் பிரான்ஸில் உள்ள பாதுகாப்பு தளடவாடங்கள் தயாரிக்கும் தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் மத்தியிலும் திரு ராஜ்நாத் சிங் உரையாற்றவுள்ளார் உற்பத்திக்கான இந்திய திட்டத்தின்கீழ் பங்கேற்குமாறும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் லக்னோவில் நடைபெறவுள்ள பாதுகாப்புத்துறை கண்காட்சியில் பங்கேற்குமாறும் அவர்களுக்கு அமைச்சர் அழைப்பு விடுக்க உள்ளார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கிறார் மற்றும் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வெளியுறவு இதில் பங்கேற்கின்றனர்

வருமான வரித்துறையின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தேசிய மின்னனு மதிப்பீட்டு மையத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் வரி செலுத்துவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் வகையிலும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை குறைக்கும் நோக்கிலும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின்கீழ் இந்த மின்னனு மதிப்பீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக வருமானவரித்துறை தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்னணு பயன்பாட்டின் மூவம் வாத்தகம் புரிவது மேலும் எளிமையாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறையின்கீழ் வரி செலுத்தவோர் மற்றும் மதிப்பீட்டு அதிகாரிகளிடையே நேரடி தொடர்பு இல்லாமல் வரி மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் வரி செலுத்துவோருக்கு மின்னஞ்சல் குறந்தகவல் மற்றும் வருமானவரி இணையதளம் ஆகியவற்றின் மூலம் நேரடியாக தகவல்கள் அனுப்பப்படும் வரி மதிப்பீட்டிற்கான கேள்விகளுக்கு வரி செலுத்துவோர் மின்னஞ்சல் வாயிவாக தேசிய மின்னணு மதிப்பீட்டு மையத்திற்கு தங்களது விளக்கங்களை உரிய ஆவணங்களுடன் பதிவேற்றம் செய்ய முடியும் மஹா நவமி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது நவராத்திரியை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் மேற்கொண்ட விரதத்தை பக்தர்கள் இன்று நிறைவு செய்கின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மக்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடுகளை நடத்துகின்றனர் தமிழகத்தில் ஆயுதபூஜை பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப்பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்ததை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது கத்துவா பூஞ்ச் ரஜோரி ஆகிய மாவட்டங்களில் பாகிஸ்தாள் ரானுவம் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் இந்திய தரப்பில் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய வீரர்கள் இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிவடி கொடுத்ததாகவும் சில மணி நேரங்கள் துப்பாக்கிச்சூடு நீடித்ததாகவும் அவர்கள் கூறினர் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மூன்று நாள் அரசமுறை பயணமாக இன்று மங்கோலியா புறப்பட்டுச் செல்கிறார் அவருடன் அதிகாரிகள் குழுவும் வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் மங்கோலியா செல்கிறது இந்தியாவின் நிதியுதவியுடன் மங்கோலியாவில் அமைக்கப்பட்டுள்ள கச்சா எண்ணொய் கத்திகரிப்பு நிலையத்தை நாளை அவர் தொடங்கி வைக்கிறார்

தமது பயணத்தின்போது மங்கோலிய கரங்கம் மற்றும் கனரகத்தொழில் துறை அமைச்சரை திரு தர்மேந்திர பிரதான் சந்தித்து எண்ணெய் கத்திகரிப்பு மையங்களை அமைப்பதில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து பேச்சு நடத்துகிறார் எல்லைப் பகுதிகளில் சுட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்க இந்தியாவும் பங்களாதேஷும் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளன இந்திய எல்லை பாதுகாப்புப் படை மற்றும் பங்களாதேஷ் எல்லை காவல் படைக்கு இடையே கொல்கத்தாவில் நான்கு நாட்கள் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு மாநாட்டில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது எல்லைகளை திறம்பட பராமரிப்பது மற்றும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு கமூகமாக தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினாவை காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் ஆகியோர் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார் பங்களாதேஷ் விடுதலைக்கு இந்தியா அளித்த ஆதரவு தொடர்பாக திருமதி ஷேக் ஹசினா நன்றி தெரிவித்ததாக காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமதி ஷேக் ஹசினா மூன்றாவது முறையாக பங்களாதேஷ் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதற்கு திருமதி சோனியா காந்தி வாழ்த்து தெரிவித்ததாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பிஹாரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆறு பேர் கொண்ட மத்திய குழு பார்வையிட்டு ஆய்வு செய்தவு மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு ஜி ரமேஷ்குமார் தலைமையிலான இந்த குழு அம்மாநிலத்தில் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டது பாட்னா பாகல்பூர் ககாரியா உள்ளிட்ட மாவட்டங்களுக்குச் சென்ற அந்த குழு மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது தமது அறிக்கையை இக்குழுவினர் தயாரித்து மத்திய அரசிடம் விரைவில் சமர்ப்பிக்க உள்ளனர்

ஈராக்கில் அந்நாட்டு பிரதமர் திரு அடில் அப்தல் மகதி தலைமையிலான அமைச்சரவை நாட்டில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது அரசுக்கு எதிராக பொது மக்கள் நடத்திய போராட்டங்கள் மற்றும் அதில் ஏற்பட்ட வன்முறைகளில் நாற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேவையானவர்களுக்கு நிலங்கள் விநியோகம் தேவைப்படும் குடும்பத்தினருக்கு அதிகப்படியான உதவித் தொகைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக அரசு நேற்று உறுதியளித்தது போராட்டங்களில் உயிரிழந்தவர்கள் தியாகிகளாக அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சிறப்பு உதவிகள் வழங்கப்படும் எனவும் ஈராக் அரசு கூறியுள்ளது ஹாங்காங்கில் ஜனநாயக ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் நேற்று தடையை மீறி முகமுடி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டங்களின்போது காவல் துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் சில இடங்களில் மோதல் ஏற்பட்டது காவல் துறையினர் கண்ணீர் புகைக் குண்டுகளை வீசி அவர்களை கலைத்தனர்

மேலும் தேடுதல் நடவடிக்கையின்போது ஐந்து தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் வலுதாக்கும் போட்டியில் இந்தியாவின் சுரேந்தர் சிங் மூன்று உலக உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்

இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கப் பதக்கங்களையும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றுள்ளது